ஜனநாயகக் கூட்டணி அறுதிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கவுள்ளது

வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தெளிவாள தேர்தல் முடிவை வழங்கியதற்கு பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தமிழகத்தில் மழழநீரை சேமிக்க அரசு பல்வேறு முனைப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் பீகாரில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அறுதிப்பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது

இந்துஸ்தானி அவாமி மோச்சா மற்றும் விகாஷ் ஷீல் இன்சான் கட்சி தவா நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன

இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்று தனித்து போட்டியிட்ட திரு சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சி ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது சுட்டப்பேரவை தேர்தலில் துணை முதலமைச்சா் திரு கஷில் குமார் மோடி முன்னாள் முதலமைச்சா் திரு ஜித்தன் ராம் மான்ஜி ராஷ்டரிய ஜனதா தள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் வெற்றிபெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி வெற்றிபெற வாக்களித்த மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார் தோதல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் பீகாரில் ஜனநாயகம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாகக் கூறியுள்ளார் பீகாரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மக்கள் தெளிவாள தேர்தல் முடிவை வழங்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இளைஞர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கான திட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளில் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டதாகவும் இது தொடரும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் பிஜேபி அதிக இடங்களில் வெற்றிபெற வாக்களித்த மக்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி வெற்றிபெற்றுள்ளதற்கு மத்திய அமைச்சர்கள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பீகார் மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில மக்கள் மீண்டும் ஒருமுறை வளா்ச்சி முன்னேற்றம் சிறந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளாா் பிஜேபி தலைவா் திரு ஜெ பி நட்டா பீகாரில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி வெற்றிபெற்றதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதுடன் வெற்றிபெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமயில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இன்று பிற்பகல் நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது மத்திய அமைச்சர்கள் விளக்கம் அளிக்கவுள்ளனர் ஒடிஸா மாநிலம் கட்டாக்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி மேல்முறையீட்டு தீாப்பாயம் கட்டிடத்தையும் அதிகாரிககள் குடியிருப்பையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மூன்றடுக்கு மாடி கட்டிடத்தில் விரிவான தொழில்நுட்ப வசதிகளுடன் நீதிமன்ற அறைகள் நூலகம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் சட்ட அமைச்சர் திரு ரவிசங்சர் பிரசாத் ஒடிஸா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இது தொடர்பாக அந்த அமைச்சம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பல்வேறு நாடுகளில் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் தொடர்ந்து குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

அப்போது உரையாற்றிய அவர் மழைநீரை சேமிக்க மாநில அரசு பல்வேறு முனைப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகக் கூறினார்

துத்துக்குடி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவுக்கு நேரியல் முடுக்கிக் கருவியை வழங்கிய முதலமைச்சா் கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள மத்திய ஆய்வக புதிய கட்டிடத்தையும் திறந்து வைத்தாா் விவசாயிகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மகளிர் கய உதவிக் குழு பிரதிநிதிகளுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடவுள்ளார்

இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் திரு வினித் கோத்தாரி திரு ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அம்வு முன் விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இதனைத் தெரிவித்தார் ஊரட்ங்கு தளா்த்தப்பட்டு திரையரங்குகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை திறக்கப்பட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் பொதுமக்களை அனுமதிப்பதற்கு ஏன் தாமதம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பின்

தில்லியில் காற்று மாசு இன்று மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

இந்திராகாந்தி சள்வதேச விமான நிலைய பகுதியிலும் காற்று மாசு மிக அளவில் இருந்ததாக தெரிவித்துள்ள மாக கட்டுப்பாட்டு வாரியம் இந்த நிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்று கூறியுள்ளது

இந்த குதிரைகள் மற்றும் மோப்ப நாய்கள் முழுமையாக பயிற்சி அளிக்கப்பட்டவை என்றும் இதை பரிசாக வழங்கியிருப்பதன் மூவம் இருநாட்டு நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கஷ்மீரின் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதில் நடத்தியது பூஞ்ச் மாவட்டத்தில் ஷாப்பூர் கிர்ணி உள்ளிட்டப் பகுதிகளில் அந்நாட்டு ரானுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய தரப்பில் அதற்கு உரிய பதில்டி கொடுக்கப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் தெரிவித்தனர் ஆர்மேனியாவுக்கும் அஜர்பைஜனுக்கும் இடையே ரஷ்யா நாட்டு முன்னிலையில் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெமுத்தாகியுள்ளது

ள்ச்சைக்குரிய பகுதிகளிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்ள ஒப்புக் கொண்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது துபாயில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தில்லி அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்று மும்பை அணி கோப்பையை கைப்பற்றியது